அனைத்து குடிமக்களுக்கும் வீட்டுவசதியை உறுதிப்படுத்த மத்திய அரசு கடமைப்பட்டுள்ளதாக மத்திய நகள்ப்புற மேம்பாட்டுத் துறை அமைச்சள் திரு ஹா்தீப்சிங் பூரி கூறியிருக்கிறாா்

காலியாக உள்ள நீதித்துறை அதிகாரிகளின் பதவியிடங்கள் குறித்து அறிக்கை அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகள் மற்றும் உயா்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நேற்று மழையால் நிறுத்தப்பட்ட இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான முதல் அரையிறுதி ஆட்டம் இன்று தொடர்ந்து நடைபெற உள்ளது இனி விரிவான செய்திகள் மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு மக்களவையில் இன்று நிதியமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் பதிலளித்து உரையாற்றுகிறார் முன்னதாக நேற்று விவாதத்தில் பேசிய ஆளுங்கட்சி உறுப்பினா்கள் நாட்டின் வளா்ச்சியில் கவனம் செலுத்தும் வகையில் மத்திய பட்ஜெட் இருப்பதாக கூறினர் நாட்டின் வளர்ச்சியிலும் ஏழை மற்றும் விவசாயிகளின் நலனிலும் அக்கறை கொண்டதாக மத்திய பட்ஜெட் திகழ்கிறது என்று பிஜேபி உறுப்பினர் திரு வீரேந்திர சிங் கூறினார்

நாட்டில் பொருளாதார தேக்க நிலை நிலவுவதாகவும் வேலையின்மை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

பெட்ரோல் டீசல் மீதான கூடுதல் வரியை மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதிய இந்தியாவிற்கான பாதையை இந்த பட்ஜெட் வகுத்துள்ளதாகவும் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது என்றும் பிஜேபி உறுப்பினர் திரு ராஜ்யவர்தன்சிங் ரத்தோர் கூறினார் அனைத்து குடிமக்களுக்கும் வீட்டுவசதியை உறுதிப்படுத்த மத்திய அரசு கடமைப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறியிருக்கிறார்

இந்த இலக்கை அரசு நிச்சயம் அடையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

திமுக ஆட்சியின்போது நளினியை மட்டும் விடுதலை செய்யலாம் மற்றவர்களை தண்டிக்கலாம் என்று அப்போதைய முதலமைச்சர் குறிப்பு எழுதி வைத்தார் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மழை நீர் சேகரிப்பு அமைப்பினை மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகன் இதபோன்ற மழை நீர் சேகிப்பு அமைப்புகள் அனைத்து அரசு கட்டடங்களிலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நகராட்சிக்குட்பட்ட வீடுகள் மற்றும் தனியார் கட்டடங்களிலும் மழைநீர் சேகிப்பு அமைப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நகராட்சி ஆணையருக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் தரும்புரி மாவட்டத்தில் நீர் மேலாண்மையை பெருக்கும் வகையில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் மர வளர்ப்பில் அரசு அலுவலர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மலர்விழி கேட்டுக்கொண்டுள்ளார் நேற்று மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

காயமடைந்தவர்களுக்கு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்து காரணமாக பொள்ளாச்சி உடுமலை சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இருவரி செய்திகள் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்கள் மீது இந்தியா அதிக வரி விதிப்பதாகவும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று ஐக்கிய ஜனதாதளம் கோரிக்கை விடுத்துள்ளது குடியுரிமை சுட்ட திருத்த மசோதாவை மீண்டும் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டுவந்தால் வடகிழக்கைச் சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சா்களும் எதிா்ப்பு தெரிவிப்பாா்கள் என்று அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு பேமா காண்டு கூறியிருக்கிறார் போதை மருந்து கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுப்பது குறித்து இந்தியா மியான்மர் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நேற்று தில்லியில் தொடங்கியது

கொடைக்கானல் அருகே உள்ள மன்னவனூர் சூழல் சுற்றுவா ஏரி வறட்சி காரணமாக முழுவதமாக வறண்டுள்ளதால் பரிசல் ஒட்டுநர்கள் வாழ்வாதரத்தை இழந்துள்ளனர்

தொடா்ந்து மழை பெய்ததால் ஆட்டத்தை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் நேற்று நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து இன்று ஆட்டம் தொடரும் என்று நடுவர்கள் அறிவித்துள்ளனர்